அணைக்கு வரும் நீரின் அளவும் குறைந்துள்ளது

வைகை அணையிலிருந்து பாசனத்துக்காக இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது

திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து வரும் வியாழக்கிழமை முதல் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்

கேரளாவில் மழை சற்று குறைந்துள்ளதை அடுத்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன

கொண்டாடப்பட்டது

இனி விரிவான செய்திகள் க்நாடக மாநிலத்தின் நீர்பிடிப்புப் பகுதிகளில் மழை குறைந்ததை அடுத்து அங்குள்ள அணைகளிலிருந்து காவிரியில் விடுவிக்கப்படும் தண்ணீரின் அளவும் குறைக்கப்பட்டுள்ளது

இதனால் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரின் அளவும் அதே அளவாக குறைக்கப்பட்டுள்ளது வைகை அணையிலிருந்து பெரியாறு பாசனப் பகுதி மற்றும் திருமங்கலம் பிரதான கால்வாயின் ஒருபோக பாசனத்துக்கு இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது

இதன்மூலம் மதுரை திண்டுக்கல் சிவகங்கை மாவட்டங்களில் உள்ள ஒரு லட்சத்து ஐயாயிரம் ஏக்கள் நிலங்கள் பாசன வசதிபெறும் திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து பாசனத்திற்காக வரும் வியாழக்கிழமை தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் தளி வாய்க்கால் பாசனம் ஆலம்பாளையம் கிராமம் பூசாரிநாயக்கன் ஏரிப்பாசனம் பாவாறு படுகை இரண்டாம் மண்டல பாசனம் ஆகியவற்றுக்கு இந்த தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார் தண்ணீர் திறக்கப்படுவதால் திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டங்களில் உள்ள கமார் ஒரு லட்சம் ஏக்கர் நிலம் பாசன வசதிபெறும் என்று அவர் கூறியுள்ளார் கேரளாவில் பெருத்த சேதத்தை ஏற்படுத்திய வரலாறு காணாத மழை சற்று குறைந்துள்ளதால் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பல இடங்களில் மழை குறைந்துள்ளதை அடுத்து மெல்ல மெல்ல இயல்பு நிலை திரும்பி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கொச்சிக்கு நிறுத்தப்பட்டிருந்த விமான போக்குவரத்து சேவை இன்று தொடங்கியுள்ளது கொச்சியில் உள்ள கடற்படை விமான தளத்திலிருந்து விமானங்கள் இயக்கப்படுகின்றன மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் நாளை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் இந்நிலையில் வெள்ள நிவாரணப் பணிகளில் அனைத்து உதவிகளையும் செய்ய மத்திய அரசு தயாராக இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சா் திரு ஜே பி நட்டா கூறியிருக்கிறார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தின் வெள்ள நிலைமையை சுகாதார அமைச்சகம் உன்னிப்பாக கவனித்து வருகிறது என்றும் தொற்று நோய்கள் பரவாமல் தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தாா்

இதனிடையே தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து கேரள மாநிலத்துக்கு உணவு மற்றும் நிவாரணப் பொருட்கள் தொடர்ந்து அனுப்பப்பட்டு வருகின்றன

இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் நாட்டுக்காக ராஜீவ்காந்தி மேற்கொண்ட முயற்சிகளை நினைவு கூறுவோம் என்று கூறியுள்ளார் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளையொட்டி புதுதில்லி வீர் பூமியில் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகாஜி முன்னாள் பிரதமா டாக்டர் மன்மோகன்சிங் ஐக்கிய முற்போக்குக் கூட்டணித் தலைவா திருமதி சோனியாகாந்தி காங்கிரஸ் தலைவா் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோா் மலரஞ்சலி செலுத்தினா் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் உள்ள ராஜீவ்காந்தியின் உருவப்படத்துக்கு மக்களவைத் தலைவா் திருமதி சுமித்ரா மகாஜன் பிஜேபி மூத்த தலைவா் திரு எல் கே அத்வானி மற்றும் காங்கிரஸ தலைவா்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தமிழ்நாட்டிலும் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது சென்னை சத்தியமூர்த்திபவனில் ராஜீவ்காந்தியின் உருவப்படத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவா் திரு திருநாவுக்கரசா் மூத்த தலைவா் திரு குமி அனந்தன் உள்ளிட்டோா் மலா்துவி மியாதை செலுத்தின் சென்னை சின்னமலையில் உள்ள அவரது உருவச்சிலைக்கு காங்கிரஸ் கட்சியினா் மாலை அணிவித்தனர் மறைந்த முன்னாள் பிரதம் அடல் பிகாரி வாஜ்பாய் தமது வாழ்க்கையை நாட்டு மக்களுக்காகவே அர்ப்பணித்தார் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி புகழாரம் சூட்டியுள்ளார் புதுதில்லி இந்திராகாந்தி விளையாட்டரங்கில் இன்று மாலை நடைபெற்ற அனைத்துக் கட்சி பிராா்த்தனைக் கூட்டத்தில் பிரதமர் உரையாற்றினாா் வாஜ்பாயின் முயற்சியால் இந்தியா அணு ஆயுத வல்லரசாக உருவெடுத்தது என்றும் இதனை மேற்கொள்ள தேவையான வலுவான அரசியல் தலைமைப் பண்பு அவரிடம் இருந்தது என்றும் பிரதமா் கூறினா் எந்தவித நெருக்குதல்களுக்கும் அடிபணியாதவர் வாஜ்பாய் என்று அவர் குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியில் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா மூத்த தலைவர் திரு எல் கே அத்வானி மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டனர் உள்ளாட்சி தேர்தலுக்காக எல்லை மற்றும் இடஒதுக்கீட்டு அடிப்படையில் வாா்டுகள் மறுசீரமைக்கப்பட்டு தமிழக அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்ற மாநில தேர்தல் ஆணையர் திரு மாலிக் பெரோஸ்கான் கூறியுள்ளார் தூத்தக்குடி மவாட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்த அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனைத் தெரிவித்தார் உள்ளாட்சித் தேர்தல் நடத்துவதற்கான மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்களின் தேவை குறித்து ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்டந்தோறும் இது பற்றி ஆய்வு நடத்துவதற்கு கூடுதல் அவகாசம் தேவைப்படுகிறது என்றும் அவர் கூறினார் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையேயான நல்லுறவில் பாதுகாப்பு ஒத்துழைப்பு முக்கிய தூணாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார் இந்தியா வந்துள்ள ஜப்பான் பாதுகாப்பு அமைச்ச் திரு இட்சுநோரி ஒனோதோ வுடன் பிரதமா் பேச்சு நடத்தினார் இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு குறித்த பேச்சுவார்தைகளை திரு மோடி வரவேற்றார் இந்தியா ஜப்பான் ராணுவத்தினா் இடையேயான தொடா்பு மேம்படுத்தப்படுவதையும் அவா் பாராட்டனார் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதையும் பிரதமர் குட்டிக்காட்டினார் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் தாம் ஜப்பாலுக்கு மேற்கொள்ள உள்ள பயணத்தை எதிர்நோக்கி இருப்பதாக திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் முன்னதாக பாதுகாப்புத்துறை அமைச்ச் திருமதி நிர்மலா கீதாராமனுடனும் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சா் பரஸ்பர நலன் பயக்கும் விஷயங்கள் குறித்து பேச்சு நடத்தினாா் பாகிஸ்தான் பிரதமராக புதிதாக பொறுப்பேற்றுள்ள திரு இம்ரான் கானுக்கு பிரதமா் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் திரு இம்ராள் கானுக்கு பிரதமர் இன்று அனுப்பியுள்ள வாழ்த்து செய்தியில் பாகிஸ்தானில் சுமுகமாக நடந்தேறியுள்ள ஆட்சி மாற்றம் ஜனநாயகத்தின்மீது அந்நாட்டு மக்களுக்குள்ள நம்பிக்கையை வலுப்படுத்துவதாக அமையும் என்று கூறியுள்ளார் திரு இம்ரான் கானுடன் பிரதமர் திரு மோடி தொலைபேசி மூலம் உரையாடியபோது இந்திய துணைக்கண்டத்தில் தீவிரவாதம் வன்முறையற்ற நிலையை உருவாக்கி அமைதி பாதுகாப்பு முன்னேற்றத்தை கொண்டுவர இந்தியா விரும்புவதாக கூறினாா் என்று எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா்

உச்சநீதிமன்ற உத்தரவின்படி பேரவைத் தலைவரின் முடிவு நீதித்துறையின் ஆய்வுக்கு உட்படுத்தப்படக் கூடியது என்றும் அவர் கூறினார்

சுதந்திரப்போராட்ட வீரர் ஒண்டிவீரன் நினைவு தினத்தையொட்டி திருநெல்வேலி மாவட்டம் நெற்கட்டும்செவலில் உள்ள அவரது நினைவிடத்தில் சுட்டப்பேரவைத் தலைவா் திரு தனபால் மாநில அமைச்சா்கள் திரு கடம்பூர் ராஜூ திருமதி ராஜவெட்சுமி உள்ளிட்டோர் மவர்தூவி மரியாதை செலுத்தினர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஒரு வட்சம் பனை விதைகள் நடும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது நாகை மாவட்டம் கருங்கண்ணியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு வழிகாட்டி முகாம் இன்று நடைபெற்றது

துப்பாக்கி கடும் போட்டியில் இந்தியாவின் தீபக் குமாரும் லக்ஷய் யும் வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளனா் இந்தியாவுக்கு இதுவரை இரண்டு தங்கம் இரண்டு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கங்கள் கிடைத்கள்ளன பதக்கம் வென்றவா்களுக்கு பிரதமா் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளாா் நாட்டிங்காமில் நடைபெறும் இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது

கேப்டன் விராட்கோலியும் புஜாரா வும் களத்தில் உள்ளனா்